ஆசியக்கோப்பை கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று பஹ்ரைனை எதிர்கொள்கிறது

தமிழகத்தை சேர்ந்த பிஜேபி நிர்வாகிகளுடன் காணொலி காட்சி வாயிலாக நேற்று அவர் கலந்துரையாடினார்

முழுவதும் ஐந்து கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச எரிவாயு இணப்பு நாடு வழக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் மத்திய அரசின் திட்டங்களினால் அனைத்து தரப்பினரும் பயனடைந்து வருவதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் வேளாண் ஏற்றுமதி கொள்கையை மத்திய அரசு வெளியிட உள்ளதாக வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு சுரேஷ் பிரபு கூறியுள்ளார் நேற்று மும்பையில் நிகழ்ச்சியொன்றில் பேசிய அவர் அடுத்த சில தினங்களுக்குள் இது வெளியிடப்படும் என்றார் வேளாண் விளைப்பொருட்களுக்கு உரிய விலை கிடைப்பதற்கும் இது உதவிடும் என்றும் அவர் கூறினார் இதேபோல் சரக்கு விமான போக்குவரத்திற்கான கொள்கையும் வெளியிடப்பட உள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் பொருளாதாரத்தில் பின்தங்கிய பொதுப்பிரிவினருக்கு பத்து சதவீத இடஒதுக்கிடு என்பது சமூக நீதியை நிலை நிறுத்துவதற்கான வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கை என மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துளார் நேற்று ஜெய்ப்பூரில் நிகழ்ச்சியொன்றில் பேசிய அவர் வரும் கல்வியாண்டில் மத்திய பல்கலைக்கழகங்கள் மற்றும் உயர் கல்வி நிறுவனங்களில் பத்து சதவீத இடஒதுக்கீட்டின்கீழ் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இடங்கள் பூர்த்தி செய்யப்பட உள்ளதாக கூறினார் பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு ஊழலற்ற நிர்வாகத்தை உறுதி செய்திருப்பதாகவும் திரு ஐவடேகர் கூறினார் கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு தமிழக அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கே பி அன்பழகன் கூறியுள்ளார் தருமபுரி மாவட்டத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தமிழக அரசின் திருமண உதவி திட்டத்தை நேற்று பயனாளிகளுக்கு வழங்கி அவர் பேசினார்

ஏழை மக்களின் வாழ்க்கைத் தரத்தை மேம்படுத்துவதற்காக தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி கூறியுள்ளார் நாமக்கல் மாவட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மாநில அரசின் விலையில்லா நாட்டுக் கோழிகளை பயனாளிகளுக்கு வழங்கிய பின்னர் நேற்று செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் பொங்கல் பரிசு தொகுப்புத் திட்டம் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருப்பதை பொறுத்துக்கொள்ள முடியாமல் எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டு முதலமைச்சருக்கு எதிராக குற்றச்சாட்டுக்களை தெரிவிப்பதாக அவர் குறை கூறினார் மக்களவைத் தேர்தலில் இதற்கு உரிய பதிவடியை தமிழக மக்கள் வழங்குவார்கள் என்றும் திரு தங்கமணி தெரிவித்தார் தெற்காசிய அளவில் சிறந்த ஒருங்கிணைந்த கால்நடைப்பூங்கா சேலம் மாவட்டம் கூட்டுரோடு பகுதியில் அமைக்கப்படவுள்ளதாக கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திரு உடுமலை ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார்

கால்நடை வளர்ப்பிலிருந்து அவற்றை விற்பனை செய்வது வரை அனைத்து நடவடிக்கைகளும் இந்த பூங்காவில் மேற்கொள்ளப்படும் என்றார் தமிழகத்தின் வளர்ச்சிக்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி பல்வேறு திட்டங்களை அளித்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார் நேற்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்திற்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையில் அமையவுள்ளதை சுட்டிக்காட்டினார் இதற்கு நன்றி தெரிவிக்காத எதிர்க்கட்சிகள் மத்திய அரசை தொடர்ந்து குறை கூறிவருவது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் மாநிலத்தில் பிஜேபி வலுவான கூட்டணியை ஏற்படுத்தும் என்றும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கூறினார் உள்ளாட்சி தேர்தல் நடைபெறாமல் இருப்பதற்கு திமுக வழக்கு தொடுத்ததே காரணம் என கூறப்படும் குற்றச்சாட்டினை அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் திட்டவட்டமாக நிராகரித்துள்ளார் நேற்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேர்தலை நிறுத்தவேண்டும் என்று திமுக வழக்கு தொடுக்கவில்லை என்றார் முறையாக தேர்தல் நடத்தப்படவேண்டும் என்று தான் வழக்கு தொடுக்கப்பட்டதாக தெரிவித்தார் உள்ளாட்சித்தேர்தலை நடத்துமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் அதனை நடத்தாதது யாருடைய தவறு என்றும் திரு ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார் மதுரை மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன இப்போட்டிகளில் பங்கேற்பதற்கான முன்பதிவில் இளைஞர்கள் ஆர்வத்துடன் ஈடுபட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

சிரியாவை குறிவைத்து விமான தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் கூறியுள்ளது அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் பாதுகாப்பு சூழ்நிலை குறித்து மத்திய அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று ஆய்வு மேற்கொள்கிறார் சபரிமலையில் மகரவிளக்கு பூஜை இன்று மாலை நடைபெறுகிறது

ஆசியக்கோப்பை கால்பந்து போட்டியில் இந்தியா தனது கடைசி லீக் ஆட்டத்தில் இன்று பஹ்ரைனை எதிர்கொள்கிறது ஷார்ஜாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு ஒன்பதரை மணிக்கு தொடங்குகிறது இப்போட்டியை டிரா செய்தாலோ வெற்றி பெற்றாலோ இந்தியா காலிறுதிக்கு முந்தையச் சுற்றுக்கு முன்னேறிவிடும் இப்போட்டியில் வெற்றி பெற்று காலிறுதிக்கு முந்தையச் சுற்றுக்கு முன்னேறி வரலாற்றுச் சாதனை படைக்க வேண்டும் என்பதே ரசிகர்களின் விருப்பமாக உள்ளது பிரிமீயர் பேட்மிண்டன் லீக் போட்டியில் பெங்களுரு அணி பட்டம் வென்றது

இரண்டாவது இடத்தில் தில்லி அணியும் மூன்றாவது இடத்தில் ஹரியானா அணியும் உள்ளன

இளையோர் விளையாட்டுப் போடடியில் தங்கப்பதக்கம் வென்ற இளம் வீரர் என்ற சாதனையும் அவர் படைத்தார்

நியுஸிலாந்துக்கு எதிரான ஒரு நாள் மற்றும் டிவெண்டி டிவெண்டி கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்பதற்காக இந்திய மகளிர் அணி நேற்று மும்பையிலிருந்து புறப்பட்டு சென்றது ஆஸ்திரேலியா ஒபன் டென்னிஸ் போட்டியின் பிரதான சுற்று ஆட்டங்கள் இன்று மெல்பர்னில் தொடங்கின ப்ரோ மல்யுத்த லீக் போட்டி இன்று தொடங்குகிறது

நாளை நடைபெறவுள்ள கடைசி லீக் ஆட்டத்தில் தமிழக அணி ஹிமாச்சல பிரதேச அணியை எதிர்கொள்கிறது கல்லூரி மாணவர்களுக்கிடையேயான தென்னிந்திய வாலிபால் போட்டி நேற்று நெல்லையில் தொடங்கியது